நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

உதயகுமார் இன்று ஆய்வு செய்தார்

பெய்யக்கூடும்என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இந்த சரக்கு வழித்தடம் அப்பகுதியைச் சேர்ந்த தொழில்துறையினருக்கு பெருமளவு உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார் சரக்குகளை பிற இடங்களுக்கு விரைவாகவும் குறைந்த செலவிலும் கொண்டு செல்வதற்கு இத்தகைய வழித்தடம் உதவிடும் என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறிய அவர் சர்வதேசதரத்திற்கு இணையாக நம் நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார்

பெட்டிகள் கொண்ட உலகின் முதல் ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி செலுத்தும் பணியை திட்டமிட்டு சிறந்த முறையில் நிர்வகிக்க இந்த ஒத்திகை உதவும் என்று அவர் குறிப்பிட்டார் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் தமிழகத்தில் கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நாளை ஆய்வு செய்ய உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் அதிநவீன இருதய அறுவை சிகிச்சை பிரிவை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளையும் மத்திய அமைச்சர் ஆய்வு செய்ய உள்ளதாக கூறினார் தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பராவல் தடுக்கும் விதமாக எல்லையோர சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஐஐடி மாணவர் சேர்க்கைக்கான ஜேஇஇ அட்வான்ஸ்டு தேர்வுகள் வரும் ஜூலை மூன்றாம் தேதி நடைபெறும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாக் அறிவித்துள்ளார்

தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ மாவட்ட ஆட்சித் தலைவா்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார்

இத்தொடர்பாக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை இன்று பரிசீலித்த தலைமை நீதிபதி திரு சஞ்ஜீப் பானர்ஜி நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணையத்தின் கருத்தை அறியாமல் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மறுத்துவிட்டது தமிழகத்தில் சுட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக அஇஅதிமுக இண ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மினி கிளினிக்குகளை தமிழக அரசு தொடங்கி இருப்பதாக கூறினாா் நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில்தான் மினி கிளினிக்குகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக பல்வேறு துறைகளுக்கான விருதுகளும் தமிழகத்திற்கு கிடைத்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அஇஅதிமுக அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம்சாட்டினார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பாலமேடு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகளை வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமார் இன்று ஆய்வு செய்தார்

கோவிட் பரிசோதனை செய்து தொற்று பாதிப்பு இல்லை என சான்றிதழ் பெற்றவர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டில் பங்கேற்கலாம் எனவும் திரு உதயகுமார் தெரிவித்தார்

மற்றும் வேளாண் துறை அமைச்சர் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசுப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் வேளான் பயிற்சி கல்லூரி தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார் என்றார் மாணவர்களின் நலனுக்காக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட அமைச்சர் இதனை பயன்படுத்தி மாணவர்கள் கல்வியில் முழு கவளம் செலுத்தி உயர்கல்வி பயில்வதன் மூலம் தங்களது எதிர்காலத்தை மேம்படுத்திக்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தமிழக அரசு மூன்றாம் பாலினத்தவர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்றாம் பாலினத்தினருக்காக மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை ஒராண்டு காலத்திற்குள்ளாகவே மாநில அரசு செயல்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார்

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார்

திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூசத் திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி விஜயலட்சுமி அறிவுறுத்தியுள்ளார் மத்திய மாநில அரசுகளால் தடை செய்யப்பட்டுள்ள ஆப்ரிக்க கௌத்தி மீன் உற்பத்தி மற்றும் வளர்ப்புக்கு கோவை மாவட்டத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ராஜாமணி கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றவாது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று சிட்னியில் தொடங்கியது